தேங்காய்க்கானகொள்முதல் விலையேலும் கொப்பரைத் உயர்த்தமத்தியஅரசிடம் வலியுறுத்தப்படும் என்றுமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளார்

சிறுபான்மையினமக்களின் நலனைகாக்கும் அரசாகஅஇஅதிமுகஅரசுதிகழ்கிறதுஎன்றுகைத்தறித்துறைஅமைச்சர் திரு ஓ எஸ் மணியன் கூறியுள்ளார் சட்டத்தைமீறிசெயல்படும் சமுக வலைதளங்கள் மீககும் நடவடிக்கைஎடுக்கப்படும் என்றுமத்தியஅரசுஎச்சரித்துள்ளது

திருப்பூர் மாவட்டத்திற்குஉட்பட்டபல்வேறுபகுதிகளில் நேற்றுதேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுஅவர் பேசினார்

நாளைமறநாள் நரேந்திரமோடியிடம் இக்கோரிக்கையைநேரில் வலியுறுத்தஉள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் காங்கேயம் காளைக்குபெருமைசேர்க்கும் வகையில் வெண்கலச் சிலைஒன்றுஅமைக்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார் ஈரோடுமாவட்டத்தில் காங்கேயம் காளைகள் பாதுகாப்பிற்காக இரண்டரைகோடி ரூபாய் செலவில் ஆராய்ச்சிநிலையம் அமைக்கப்படவுள்ளதாகவும் அவர் கூறினார்

இந்தநோய்த்தொற்றுபரவலைகட்டுப்படுத்துவதற்காகமேற்கொள்ளப்பட்டநடவடிக்கைகளுக்குபிரதமர் திருநரேந்திரமோடிபாராட்டுதெரிவித்ததையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் விவசாயிகளின் நலனுக்காகதமிழகஅரசுபல்வேறுதிட்டங்களைநிறைவேற்றியிருப்பதாகவும் திருசெங்கோட்டையன் கூறினார் சிறுபான்மையினமக்களின் நலனைக் காக்கும் அரசாகஅஇஅதிமுகஅரசுதிகழ்கிறதுஎன்றுகைத்தறித்துறைஅமைச்சர் திரு ஓ எஸ் மணியன் கூறியுள்ளார் நாகூர் தர்காகுளத்தில் தடுப்பு சுவரை புதப்பிப்பதற்கானகட்டுமானபணிகளைநேற்றுதொடங்கிவைத்துஅவர் பேசினார்

சிறுபான்மையினமக்கள் நலனுக்காகநிறைவேற்றப்படும் திட்டங்களையும் அமைச்சர் பட்டியலிட்டார் பழங்குடயினரின் நலனில் தமிழகஅரசுஅக்கறையோடுசெயல்பட்டுவருவதாகஉயர்கல்வித்துறைஅமைச்சர் திருகேபிஅன்பழகன் கூறியுள்ளார் தருமபுரி மாவட்டம் சித்தேரிமலைகிராமத்தில் அரசின் நலத்திட்டஉதவிகளைபயனாளிகளுக்குவழங்கிஅவர் பேசினார் மறைந்தமுன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாமகளிர் நலனுக்காகபல்வேறுதிட்டங்களைஅறிமுகப்படுத்தியதைஅவர் சுட்டிக்காட்டினார்

அன்பழகன் தெரிவித்தார் கல்வித்துறைவளர்ச்சிக்குதமிழகஅரசுஉயர் முன்றரிமைஅளித்துள்ளதாகஊரகதொழில்துறைஅமைச்சர் திரு பெஞ்சமின் தெரிவித்துள்ளார் அம்பத்தாரைஅடுத்தஅயப்பாக்கம் பகுதியில் பல்வேறுவளர்ச்சித் திட்ப் பணிகளைநேற்றுதொடங்கிவைத்துஅவர் பேசினார் திருவள்ளூர் மாவட்டத்தில் அரசுபொறியியல் கல்லூரிக்கானபணிகள் நடப்பு நிதியாண்டிற்குள் நிறைவடையும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்

கிராமப்புறங்களில் அடிப்படைவசதிகளைமேம்படுத்துவதற்கும் விவசாயிகள் நலனுக்கும் உதவிடும் வகையிலும் பல்வேறுஅம்சங்கள் இந்தபட்ஜெட்டில் இடம் பெற்றுள்ளதாகதிண்டுக்கல் காந்திகிராம் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் திரு ராமசாமிளமதுசெய்தியாளரிடம் தெரிவித்தார்

மாநிலங்களவையில் இதனைதெரிவித்தஅவர் தவறானமற்றும் வன்முறைக்குஊக்கமளிக்கும் வகையில் செய்திகளைபரப்பும் சமூக வலைதளங்கள் உரியவிளைவுகளைசந்திக்கநேரிடும் என்றார் டிஜிட்டல் இந்தியா இயக்கத்தில் சமூக வலைதளங்கள் முக்கியப் பங்குவகித்துவருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார் சுதந்திரமாகஅவைசெயல்படஎந்தத்தடையும் இல்லைஎன்றும் அவர் தெளிவுபடுத்தினார் இருப்பினும் சுட்டத்தைமீறிசெயல்படுவதைஅனுமதிக்க இயலாதுஎன்றும் திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்தார்

கும்க்கியானையைக் கொண்டு இப்பணிகளைவனத்துறையினர் தொடர்ந்துமேற்கொண்டுவருவதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

ஜோபைடன் கூறியுள்ளார்

பிபிசி யின் உலகசேவையைசீனாவில் ஒலிபரப்பஅந்நாட்டுஅரசுதடைவிதித்துள்ளது

சென்னைபெருநகரவளர்ச்சிக்குழுமத்தின் கூட்டம் துணைமுதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் நேற்றுநடைபெற்றது

தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்றுவரும் சர்வதேசசேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிஆட்டத்தில் இந்தியாவின் அர்ஜுன் கடே இணைதோல்விஅடைந்தது நடைபெறவுள்ளசா்வதேசகுத்துச்சண்டைப் ஸ்பெயினில் போட்டிக்கான இந்தியஅணிஅறிவிக்கப்பட்டுள்ளது

அடுத்தமாதம் ஒன்றாம் தேதிதொடங்கிஏழாம் தேதிவரை இப்போட்டிநடைபெறவுள்ளது ஐ எஸ் எல் கால்பந்தப் போட்டியில் கேரளா ஒடிசா இடையேயானஆட்டம் டிராவில் முடிவடைந்தது